இந்தியர்களுக்கு உள்ள பாரம்பரிய அறிவாற்றலை தொழில்நுட்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சுயசார்பு இந்தியா மென்பொருள் கண்டுபிடிப்பு சவாலில் தொழில்நுட்பத் துறையினர் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

தளர்வில்லா முழும்னரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது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 நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்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 அப்போது பேசிய அவர் கிராமப்புற பகுதிகளில் வேளாண்மையில் நவீன தொழில்நட்பத்தை புகுத்துவதில் இளைஞர்களும் வேளாண் பட்டதாரிகளும் முழுத் திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விவசாயிகளுக்கு பருவகால அடிப்படையிலாள சாகுபடிக்கு உதவ வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி முறைகள் மிகவும் தேவைப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண் விளைபொருட்களின் தரத்தை சர்வதேச அளவிற்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் வகையிலான சாகுபடி முறைகள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் விளைநிலத்தில் சாகுபடி செய்யப்படும் விளைபொருட்கள் சந்தைக்கு குறித்த நேரத்தில் கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து வசதிகளை எளிமைப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் அவர் தனது உரையில் எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி கூறினார்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

இந்த நோக்கத்தை மனதிற் கொண்டு மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அடல் புத்தாக்க திட்டத்துடள் இணைந்து சுயசார்பு இந்திய மென்பொருள் புதிய கண்டுபிடிப்பு சவாலை தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அஹமதாபாத் நகராட்சியின் புதிய முயற்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளது நடமாடும் மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்தி கோவிட் அல்லாத சுகாதார சேவைகளை பொதுமக்களின் வீடுகளுக்கே ச சென்று வழங்கி வருவதாகவும் இதுபோன்ற முயற்சிகளில் மற்ற மாநிலங்களும் ஈடுபடலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது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

நோய் தொற்று தொடர்பாக நாள்தோறும் எடுக்கப்படும் மாதிரிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன

இதனையடுத்து

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் களும் மூடப்பட்டுள்ளன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

எடப்பாபடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

நகை மற்றும் ஜவுளிக் கடைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தக்கூடாது கடைக்குள் ஐந்து பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன